பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலத்தில் இன்று தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் சிவிகுரி அருகே நடைபெறும் பொதுக் கூட்டத்தில் உரையாற்றும் அவர் பின்னர் கொல்கத்தாவிலும் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் அதைத்தொடர்ந்து அருணாச்சலப்பிரதேச மாநிலம் பசிகாட்டில் நடைபெறும் தேர்தல் பிரக்சார பொதுக் கூடடத்திலும் பிரதமர் இன்று உரையாற்றுகிறார் இந்த வாரத்தில் அவர் அருணாச்சலப்பிரசேத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வது இது இரண்டாவது முறையாகும் கடந்த சனிக்கிழமை மேற்கு சியாங் மாவட்டத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதனிடையே காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அஸ்ஸாம் மாநிலம் போகாகட் மற்றும் லக்கிம்பூரில் நடைபெறும் இரண்டு பொதுக் கூட்டங்களில் கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்கிறார் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு களில் அரோரா மற்றும் தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லவாசா திரு குஷில் சந்திரா ஆகியோர் சென்னையில் இன்று மக்களவைத் தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர் பின்னர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காளிப்பாளர்கள் கூட்டத்திலும் அவர்கள் பங்கேற்று தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யவுள்ளனர் தலைமைத் தேர்தல் ஆணையரும் மற்ற இரு தேர்தல் ஆணையர்களும் நாளை தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைவர் உள்ளிட்டோரை சந்தித்து தேர்தல் ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளனர் சென்னையில் தங்களது ஆய்வு பணியை நிறைவு செய்து புதுதில்லி திரும்புவதற்கு முன்பு நாளை தலைமைத் தேர்தல் ஆணையர் தலைமையிலானக்குழவினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசவுள்ளனர்

அதில் குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியிலிருந்து தற்போதைய மக்களவை உறுப்பினர் திரு தர்ஷ்ணா ஜர்தோஷம் அம்மாநிலத்தின் மகேசனா தொகுதியிலிருந்து திருமதி சாரதா பென் பட்டேலும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் திரிசூர் தொகுதியிலிருந்து திரு கசுரேஷ் கோபி போட்டியிடுவார் என்று அக்கட்சி கூறியுள்ளது கட்சியின் தேர்தல் குழு இறுதி செய்த பின்னர் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மேலும் இருபது பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது இதில் குஜராத்திலிருந்து போட்டியிடும் நான்கு வேட்பாளர்கள் பஞ்சாபிலிருந்து போட்டியிடும் ஆறு வேட்பாளர்கள் ஒடிஷா மற்றும் கர்நாடகாவிலிருந்து தலா இரண்டு வேட்பாளர்கள் ஜார்க்கண்ட் ஹிமாச்சலப்பிரதேசம் சண்டிகர் தாத்ராநகர்ஹவேலி பிரதேசங்களிலிருந்து போட்டியிடும் தலா ஒரு வேட்பாளர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன ஒடிஷா சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் ஒன்பது வேட்பாளர்களையும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திற்கு தென்னாப்பிரிக்காவில் இந்திய சமுதாயத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியின்போது தென்னாப்பிரிக்க மற்றும் இந்திய கலைஞர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன குரேஷியா பொலிவியா சிலி ஆகிய மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும் வழியில் தென்னாப்பிரிக்காவில் அவர் தங்கியுள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை காலை புதுதில்லி திரும்புகிறார் உலக பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டில் எதிர்பார்க்கப்பட்டதைவிட சற்று மந்தமாகவே இருக்கும் என்று சர்வதேச நிதியம் கூறியுள்ளது

இந்தியாவால் தேடப்பட்டுவந்த ஜெயிஷ் ஈ முகமது அமைப்பின் முக்கிய தீவிரவாதி நிஸார் அகமது தந்த்ரே ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்

இந்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் க்கு தப்பிச்சென்றார் மத்திய அரசு விடுத்த வேண்டுகோளை அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகள் நிஸார் அகமதை கைது செய்து இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் இந்த வழக்கை விசாரித்து வரும் தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் அவரை காவலில் எடுத்து விசாரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்திய கைதிகள் மற்றும் மீனவர்களை விடுவிக்காமல் இருப்பது வருர்த்தமளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது அவர்களை உடனடியாக இந்தியாவுக்கு திருப்பிஅனுப்ப உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் தூதரகத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

இந்தியாவும் உக்ரரனும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளன புதுதில்லியில் நடைபெற்ற இருநாடுகளுக்கும் இடையேயாள வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு செயல்திட்டக்குழுவின் நான்காவது கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டது குறிப்பாக தோல் பொருட்கள் புகையிலை ரத்தின கற்கள் நகை மற்றும் தேயிலை பொருட்கள் உள்ளிட்டவற்றின் வர்த்தகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவுசெய்துள்ளன இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூடுதல் செயலாளர் திரு பித்யூத் பிஹாரி ஸ்வெயின் பங்கேற்றார் உக்ரைன் சார்பில் அந்நாட்டின் சர்வதேச வர்த்தக மற்றும் பொருளாதார அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி திரு ஒலெக்ஸி ரோஸ்கோ கலந்து கொண்டார்

அவருக்கு பதிவாக அமெரிக்காவின் வெளியுறவு துணை அமைச்சர் திரு ஜான் சுல்லிவன் இந்த மாநாட்டில் பங்கேற்பார் என்று அமெரிக்க வெளியறவு அமைச்சகம் கூறியுள்ளது வெளிசுலாவில் தற்போதுள்ள அரசியல் சூழல் ஈரான் விவகாரம் வடகொரியாவில் அனுஆயுத ஒழிப்பு உள்ளிடவை குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்படும் இந்த அமைப்பில் அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் களடா ஜெர்மனி இத்தாலி மற்றும் ஜப்பான் நாடுகள் இடம்பெற்றுள்ளன

இதனால் சுமார் நாற்பதாயிரம் பேர் பாதுகாப்பாள இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன நேபாளத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூறைக்காற்றால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இந்தியா இரங்கல் தெரிவித்துள்ளது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ளவும் நிவாரண உதவிகளை வழங்கவும் இந்தியா தயாராக உள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது ஹம்பன் தோட்டாவில் மேற்கொள்ளப்படவுள்ள எண்ணொய் கத்திகரிப்பு திட்டம் தொடர்பான சந்தேகங்களையும் கவலைகளையும் இலங்கை அரசு நிராகரித்துள்ளது அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விளக்கம் அளித்த இலங்கையின் சர்வதேச வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மாலிக் சமரவிக்ரமா இதற்கான ஒப்பந்தம் நாளை ஒமன் நிறுவனம் ஒன்றுடன் கையெழுத்தாகவுள்ளது என்றார் மக்களை தவறாக வழிநடத்தும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளை அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக மூன்று புள்ளி எட்டு ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு இலங்கை பிரதமர் கடந்த மாதம் அடிக்கல் நாட்டினார் இதில் இந்தியாவின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஜெகத்ரட்சகன் முக்கிய முதலீட்டாளராக கூறப்பட்டது இந்த எண்ணெய் கத்திகரிப்பு நிலைய திட்டத்தின் மூலம் இலங்கையில் கருப்பு பணம் அதிக அளவு முதலீடு செய்யப்படும் என்றும் பெரிய அளவில் பண மோசடிக்கு இது வழிவகுக்கும் என்றும் அந்நாட்டு ஊடகங்கள மற்றும் பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்தனர் மியான்மரில் நடைபெறும் ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு ஒலிம்பிக் இரண்டாவது தகுதிச்சுற்று போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி இந்தோனேஷியாவை இன்று எதிர்கொள்கிறது இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களுரு அணியை வென்றது

மும்பையில் இன்று இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது